பிரதமர் திரு

எடப்பாடி

யுகாதி திருநாள் கொண்டாடும் தெலுங்கு கன்னடம் மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்

பிரதமர் பிரதமர் திரு

இந்த ஊரடங்கு உத்தரவை இலகுவாக எடுத்துக் கொள்ளாமல் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றார் அனைத்து மாநில அரசுகளும் தத்தம் மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்கப்படுவதை கண்காணித்து உறுதி செய்ய என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்

கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை தெரிவித்துள்ளது

தற்போதுள்ள சூழலில் ஊடகங்களின் பங்கு இன்றியமையாததாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சகம் தகவல்களையும் செய்திகளின் உண்மை தன்மையையும் உறுதி செய்ய வேண்டும என்றும் அறிவுறுத்தியுள்ளது மக்களிடையே விழிப்புண்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாட்டில் தந்போதுள்ள நிலைமையை எடுத்துரைக்கும் வகையிலும் ஊடகங்களின் சேவையின் அவசியத்தையும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது

அடிப்படை மற்றும் அத்தியாவசியத் தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அத்தியாவசிய துறைகள் மற்றும் அலுவலக பணிகள் தவிர பிற அரசு அலுவலகங்கள் செயல்படாது என கூறப்பட்டுள்ளது

கொரோனா நோய் தொற்று பரவுவதை தடுக்க தமிழக அரசு எடுத்து வரும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு பொது மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டு கொண்டிருக்கிறார்

பொதுவினியோக கடைகளில் கூட்டத்தை தவிர்க்க இந்நிவாரணம் டோக்கன் முறையில் ஒதுக்கப்பட்ட நாளிலும் நேரத்திலும் வினியோகிக்கப்படும் என்றார் மேலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அடுத்த மாதத்திற்கான அரிசி பருப்பு சமையல் எண்ணை சர்க்கரை ஆகியவை விலையின்றி இலவசமாக வழங்கப்படும் என்றார்

குடும்ப அட்டைதாரர்கள் இந்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை வாங்க தவறியிருப்பின் அடுத்த மாதத்திற்கான பொருட்களுடன் சேர்த்து வாங்கிக்கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

ஆதரவற்றவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப உணவு தயாரித்து வழங்க பொது சமையல் கூடங்கள் அமைக்கப்படும் என்றார் அங்கன்வாடி மையங்களில் உணவருந்தும் முதியோர்களுக்கு தேவையான உணவு அவர்களுக்கு வசிக்கும் இடங்களில் வழங்கப்படும் பதிவு செய்யப்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கு பொதுவினியோக திட்டத்தில் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயுடன் கூடுதலாக ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக அளிக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்கீழ் இந்த மாதத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு இரண்டு நாட்களுக்கான ஊதியம் சிறப்பு ஊதியமாக கூடுதலாக வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார்

தூத்துகுடி தேனி மாவட்டங்களில் புதிய பால் பண்ணைகள் நிறுவப்படும்

திருக்கோயில் என்ற பெயரில் தொலைக்காட்சி தொடங்கப்படும்

ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளை உடனடி சிகிச்சை மேற்கொள்ள வான்வழி அவசர கால சேவை பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும்

தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற வளாகத்திற்கு டாக்டர்

மேலும் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்போது ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பணியாளர்கள் துாய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட செவிலியர்கள் அனைத்து பணியாளா்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பேரவை உறுப்பினர்கள் எழுந்த நின்று கரவொலி எழுப்ப முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார்

எடப்பாடி

பழனிசாமி தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்